சா்வதேச முதலீட்டாளா்கள் மாநாடு பிரதமா் திரு நரேந்திரமோடி தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக இன்று நடைபெறுகிறது

மேற்குவங்கத்தின் வளர்ச்சிக்கு அரசியல் மாற்றம் அவசியமாகிறது என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார்

தமிழகத்தில் நான்கு மாவட்டத்திற்குட்பட்ட ஒருசில பகுதிகளில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வுமையம் கூறியுள்ளது

கிரிக்கெட் போட்டியில் ஃப்ளே ஆப் கற்று ஆட்டங்கள் இன்று தொடங்குகின்றன

நரேந்திரமோடி தலைமையில் காணொலி காட்சி வாயிலாக இன்று நடைபெறுகிறது

நம் நாட்டில் முதலீடு செய்வதற்கான வாய்புகள் குறித்தும் விரிவாக விளக்க உள்ளதாக திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக மேற்குவங்கம் சென்றுள்ளார் அம்மாநிலத்தில் இன்றும் நாளையும் நடைபெற உள்ள பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்கிறார்

மேற்குவங்கத்தின் வளர்ச்சிக்கு அரசியல் மாற்றம் அவசியமாகிறது என்றும் திரு அமித் ஷா கூறினார்

ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார்

நோய்த்தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்கான பணிகள் நம் நாட்டில் சிறப்பாக இந்த மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த நோய்த்தொற்றினால் புதிதாக பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கையும் உயிரிழப்புகளும் தொடர்ந்து குறைந்து வருவதாக அவர் கூறினா்

முகக்கவசம் அணிவது கைகளை சோப்பு போட்டு கழுவுவது தனிநபர் இடைவெளியை பின்பற்றுவது போன்றவற்றை பொதுமக்கள் முழுமையாக கடைப்பிடிக்க வேண்டும் என்றம் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் வலியுறுத்தினார்

இந்த நோய்த்தொற்றினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறவோரின் எண்ணிக்கை ஆறு புள்ளி மூன்று சுஒன்று சதவீதமாக குறைந்துள்ளது என சுனதாரத்துறையின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது

இத்தொடர்பான மலுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஒருமாத காலத்திற்குள் இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளது கற்றுச்சூழலை பாதுகாக்க தேவையாள நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்காள அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் கூறியுள்ளார் பருவநிலை மாற்றம் தொடர்பாள காணொலி காட்சி வாயிலான மாநாட்டில் கலந்துகொண்டு அவர் பேசினார் பருவநிலை மாற்றம் தொடர்பாள பாரீஸ் ஒப்பந்தத்தை நிறைவேற்ற இதர நாடுகள் முன்வர வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார் இந்த பிரச்சினைக்கு தீர்வுகாண சா்வதேச ஒத்துழைப்பு அவசியமாகிறது என்றும் அமைச்சா் கூறினாா் கங்கையை துய்மைப்படுத்தம் பணிகளுக்கு மக்கள் பங்களிப்பு அவசியமாகிறது என்று மத்திய அமைச்சா் திரு கஜேந்திர சிய் ஷெகாவத் கூறியுள்ளார் இது தொடர்பான நிகழ்ச்சி ஒன்றில் கலந்தகொண்டு பேசிய அவா் மக்கள் பங்களிப்பிற்கு ஊக்கமளிக்கப்படும் என்று தெரிவித்தாா் கங்கை தூய்மைப் பணிகளுக்கு பொதுமக்கள் பங்கேற்க வேண்டும் என்றும் பிரதமா் அழழப்பு விடுத்ததையும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார் விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக பி ஜேபி தலைவர் திரு ஜேபி நட்டா கூறியுள்ளா் வேளாண் சட்டங்கள் தொடர்பாக பஞ்சாப் முதலமைச்சருக்கு எழுதியுள்ள பதில் கடிதத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளா் வேளான்துறையின் வளர்ச்சிக்னகவும் விவசாயிகளின் நலனுக்காகவும் மத்திய அரசு நிறைவேற்றிய திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டுள்ளார் குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்கும் நடைமுறை தொடரும் என்று பிரதமர் திரு நரேந்திதமோடி திட்டவட்டமாக அறிவித்திருப்பதையும் திரு நட்டா அந்த கடிதத்தில் கட்டிக்காட்டியுள்ளார் அமெரிக்க அதிபர் தேர்தலில் பதிவாள வாக்குகள் எண்ணும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதில் ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஜோ பைடன் முன்னிலை பெற்றுள்ளார்

அமெரிக்க அதிபரும் குடியரசு கட்சி வேட்பாளருமான திரு

இதனையடுத்து அந்த தொகுதிகளில் தேசிய இஜனநாயகக் கூட்டணி மற்றும் ராஷ்டிரிய இஜனதா தள் தலைமயிலான எதிர்க்கட்சி கூட்டணியின் தலைவர்கள் இறதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர்

மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாக அவர் மேலும் கூறுகிறார் தமிழகத்தில் பிஜேபி சார்பில் நடத்த திட்டமிடப்பட்டிருந்த வேல் யாத்திரைக்கு அனுமதி மற்றும் தடைவிதிக்கக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளை சென்னை உயர்நீதிமன்றம் எந்த உத்தரவும் பிறப்பிக்காமல் முடித்து வைத்துள்ளது இம்மனுக்களை விசாரணை செய்த தலைளம நீதிபதி திரு

நீதிபதி திரு செந்தில்குமார் ராமமூர்த்தி அமா்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது அனுமதிக்கக்கோரி மற்றும் தடை விதிக்கக்கோரி பெறப்பட்ட விண்ணப்பங்கள் தொடர்பாக மாநில அரசு நடவடிக்கையை மேற்கொண்ட பிறகு நீதிமன்றத்தை அனுகுமாறு அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது

தமிழகத்தில் தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் வைத்திருந்த நான்கு பேரை காவல்துறையினா் கைது செய்துள்ளனா் திருப்பூர் மாவட்டம் மங்கலம் பகுதியில் குட்கா பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து அப்பகுதியில் காவல்துறையினா் மேற்கொண்டனா்

தமிழகத்தின் நான்கு மாவட்டங்களுக்குட்பட்ட ஒருசில பகுதிகளில் மிக கனமழழக்கு வாய்ப்புள்ளதாக சென்ளை வானிலை ஆய்வு மையத்தின் இயக்குநர் திரு புவியரசன் கூறியுள்ளார் இது தொடர்பாக இன்று வெளியிட்டுள்ள காணொலி பதிவில் அவர் இவ்வாறு கூறியுள்ளார்

இறுதிப்போட்டிக்கான முதலாவது தகுதிச்சுற்று ஆட்டத்தில் மும்பப அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது துபாயில் நடைபெற உள்ள இப்போட்டி இன்றிரவு ஏழரை மணிக்கு தொடங்குகிறது இப்போட்டியில் வெற்றி பெறும் அனி இறதிப்போட்டிக்கு நேரடியாக முன்னேறும் நாளை நடைபெற உள்ள எலிமினேட்டர் கற்று ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி பெங்களுர் அணியை எதிர்கொள்கிறது இப்போட்டியில் வெற்றி பெறும் அணி இறதிப்போட்டிக்கான முதலாவது தகுதிக்கற்று ஆட்டத்தில் தோல்வியடையும் அணியை வரும் ஞாயிற்றுக்கிழமை எதிர்கொள்ளும் இதில் வெற்றி பெறும் அணி வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெற உள்ள இறதிப்போட்டிக்கு முன்னேறும்